இந்தியாவின் சக்தி இபக்கம் நாட்டின் ஒட்டுமொத்தபாதுகாப்புக்குஅடையாளமாகஉள்ளதாக அவர் கூறினார் நாட்டுமக்களுக்கு இன்றவானொலி தொலைக்காட்சிமற்றம் சமூக ஊடகங்களின் வாயிலாகஉரையாற்றியஅவர் இந்தியாவின் இந்தநடவடிக்கைஎந்தநாட்டிற்கும் எதிரானதல்லஎன்றுதெரிவித்தார்

வேட்புமனுக்கள் இன்றுபரிசீலனைக்குஎடுத்துக்கொள்ளப்படுகின்றன முதல்கட்டவாக்குப்பதிவுக்க்கானவேட்புமனுபரிசீலனைநேற்றுடன் முடிவடைந்தது மனுக்களைதிரும்பபெறுவதற்குநாளைகடைசிநாளாகும்

தெலுங்காளாஆகியமாநிலங்களுக்களாசிறப்பு செலவினபார்வையாளர்களைதேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது

வருமானவரிதுறையின் புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைமை இயக்குநர் திரு டி டி டிகோயல் அருணாச்சவபிரதேசம் மற்றும் நாகாவாந்தமாநிலங்களுக்குசிறப்பு பார்வையாளராகநியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் நடத்துவத்தொடர்பாளபணிகளைகண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் இந்தபார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிவிஜில் ஆப் மற்றும் இணையதளங்களில் தேர்தல் விதிமீறல் தொட்ர்பான புகார் கிடைக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் பார்வையாளர்கள் செயல்படுவார்கள் மேற்குவங்கம் ஜார்கண்ட் திரிபுரா மற்றும் மிசோராம் மாநிலங்களில் நடைபெறும் மக்களவைதேர்தலுக்கு இரண்டுசிறப்பு மத்தியகாவல் கண்காணிப்பாளர்களைதேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது மத்தியில் ஆளும் அரக தமிழகத்திற்குநன்மைபயக்கும் திட்டங்களைசெயல்படுத்திவருவதாகபிஜேபியின் மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருபியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் நாட்டுமக்கள் வாரிக அரசியலுக்குமுற்றுப்புள்ளிவைக்கவேண்டும் அவர் தெரிவித்தார்

மத்தியில் நிலையானஆட்சிஏற்படுவதற்குவலிமையானதலைமைவேண்டும் என்றும் தற்போதையஆட்சிதொடரவேண்டும் என்றுவிரும்புவதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானஎடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் தனதுகட்சிவேட்பாளருக்குஆதரவாகபிரச்சாரக் கூட்டத்திலபேசியஅவர் தமிழகமாணவர்கள் பயன்பெறும் வகையில் உதவித்தொகைதிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாககூறினார் வீணாகமல் தடுப்பதற்குதடுப்பணைகள் கட்டப்படுவதாகவும் மழைநீர் குடிமராமத்துபணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும ்அவர் கூறினார் பாதுகாப்பைகருதிவலிமையானபண்பு கொண்டபிரதமரைதேர்வு செய்யவேண்டும் நாட்டின் என்றுதணைமுதலமைச்சரும் அஇஅதிமுக வின் ஒருங்கிணைப்பாளருமான ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மதுரையில் தமதுகட்சிவேட்பாளர்களுக்குபிரக்காரம் மேற்கொண்டஅவர் திமுகஉள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதிலேயே தங்களதுநேரத்தைசெலவிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் ஆளும் அஇஅதிமுகஅரசுவிதிமுறைகளுக்குஅப்பாற்பட்டுசெயல்படுவதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

இதுதொடர்பானவழக்குடச்சநீதிமன்றத்தில் உள்ளதாகவும்

மத்திய அரசுதிருத்தியமைக்கப்பட்டமகாத்மாகாந்திவேலைஉறுதிதிட்டத்திற்கானஊதியத்தைஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்தஉயர்த்துவதுதொடர்பானஅனுமதியைவழங்கும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபிகூட்டணியில் கோவாவில் உள்ளமகாராஷ்ட்ராவாடிகோவந்தக் கட்சியின் இரண்டுசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்தனர்

இந்தகட்சியின் மற்றொருஉறுப்பினர் துணைமுதலமைச்சராகபதவிவகிக்கிறார் பிஜேபிஅரசுக்கு இருபதுஉறுப்பினர்களும் மூன்றுசுயேச்சைஉறுப்பினர்களும் ஆதரவளித்துவருகின்றன மக்களவைதேர்தல் நடைபெறவுள்ளநிலையில் தேசிய ஐனநாயககூட்டனியின் பலத்தைஅதிகப்படுத்துவதற்குபிஜேபிதனதசெல்வாக்கைஉயர்த்திக்கொள்ள இந்தநடவடிக்கைமேற்கொண்டிருப்பதாககாங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது பயங்கரவாதத்திற்குஆதரவாகசெயவ்படுவோர் மீதும் அவர்களுக்கு புகலிடம் அளிப்பவர்கள் மீதம் உறுதிபானநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் குரேஷியாவில் ஸக்ரப் நகரில் வெளிநாடுவாழ் இந்தியர்களைசந்தித்தஅவர் இந்தியபொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்குபாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றார்

பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் லாகூரில் உள்ளசிறைச்சாலையிலிருந்து இன்றுவெளிவந்தார் மருத்துவகாரணங்களுக்காகஅந்நாட்டுஉச்சநீதிமன்றம் ஆறு வாரங்களுக்கு ஜாமீன் அளித்துள்ளது அல் அசிசியாஎக் ஆலைமுறைகேடுவழக்கில் அவருக்கு ஏழு ஆண்டுசிறைத்தண்டனைவழங்கப்பட்டது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் மூன்றுநீதிபதிகள் அடங்கிய அமர்வு அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது எனினும் அவர் நாட்டைவிட்டுசெல்லமுடியாதுஎன்றுஉச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

பனாமாஆவணங்களில் வெளியானதகவலையடுத்து பாகிஸ்தான் உச்சநீதிமனற்ம் திருஷெரீப்பைதகுதிநீக்கம் செய்தது பாகிஸ்தானில் உள்ளதனது துதரைஆப்கானிஸ்தான் அழைத்துக் கொண்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலதற்காலிகஅரசுஅமைக்கப்படவேண்டும் என்றுபாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியதையடுத்து இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டதாகஅந்நாட்டின் வெளியுறவு விவகாரங்கள் துறைசெய்திதொடர்பாளர் சிகத்துள்ளாஅகமதிகூறியிருக்கிறார் மற்றொருநாட்டன் ஒருமைப்பாட்டைகுலைக்கும்வகையில் பாகிஸ்தான் தலையிடுவதாகஅவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

இம்ரான்காளின் கருத்துகள் ஆப்காளிஸ்தாளின் அமைதிபேச்சுகளுக்குஉதவாதுஎன்றுஅமெரிக்கசிறப்பு பிரதிநிதிசல்மாய் காலில்ஸாத் கூறியுள்ளார்

ஐ பிஎல் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தாஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியைஎதிர்த்துவிளையாடும்